மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி சற்றுமுன் தொடங்கியது

இத்தேர்தலில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் தமிழகத்தில் வேலூர் தொகுதியில் அதிக அளவிலான பணப்பழக்கம் இருந்ததாக கூறி அத்தொகுதியில் தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்தது இதேபோல் ஆந்திரப்பிரதேசம் ஓடிஷா சிக்கிம் அருணாச்சலப்பிரதேசம் மாநில சுட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன

மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் முதல் முறையாக ஒப்புகைச்சீட்டுகள் சரிபார்க்கப்படவுள்ளதால் முடிவுகள் மாலை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சட்டப்பேரவைத் தொகுதியில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஐந்து வாக்குச்சாவடிகளில் பதிவான ஒப்புகைச்சீட்டுகள் சரிபார்க்கப்படவுள்ளன

இத்தேர்தலில் முக்கிய வேட்பாளர்களாக பிஜேபி சார்பில் அக்கட்சியின் முத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் திரு ராஜ்நூத் சிங் திரு நிதின் கட்கரி உள்ளிட்டோர் போட்டியிட்டனர் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியா காந்தி முன்னாள் முதலமைச்சர் திரு திக்விஜப் சிங் உள்ளிட்ட பலர் போட்டியிட்டனர் சுமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் திரு முவாயம் சிங் யாதவ் ஆகியோர் தேர்தலில் களம் கண்டனர் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கு அகில இந்திய வானொலி விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது முதல் முறையாக தொடர்ந்து நாற்பது மணி நேரம் சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒலிபரப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னையில் உள்ள மூன்று மக்களவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் மூன்று மையங்களில் எண்ணப்பட உள்ளன வட சென்னை மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகளும் பெரம்பூர் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலில் பதிவான வாக்குகளும் ராணிமேரிக் கல்லூரியில் எண்ணப்படும் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணிக்கை லயோலா கல்லூரியிலும் தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் எண்ணப்பட உள்ளன

மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை அறிவிப்பதற்கு புதிய அணுகுமுறைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது

தலைமத் தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மூலம் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் மற்றும் முடிவுகளை டிஜிட்டல் தகவல் பலகையில் தெரிந்து கொள்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மின்னு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை என்னுவதற்கு முன்பாக ஒப்புகைச் சீட்டுகளை எண்ண வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது இது குறித்து ஆலோசித்த தேர்தல் ஆணையம் இதனை செயல்படுத்த இயலாது என்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படியே ஒப்புகைச்சீட்டு சரிபார்க்கப்படும் என்றும் கூறியுள்ளது இது குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் வேட்பாளர்களின் முகவர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உதவி அலுவலர்கள் ஆகியோரை வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிப்பது தொடர்பான நடைமுறைகள் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது

பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுவதையொட்டி அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க போதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இது குறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டம் ஒழுங்கு அமைதியை பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் காவல்துறை இயக்குநர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது உச்சநீதிமன்ற கொலிஜியம் குழு பரிந்துரைத்த நான்கு நீதிபதிகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி நீதிபதிகள் அனிருத்தா போஸ் ஏ எஸ் போபன்னா ஜி ஆர் கவாய் சூரியகாந்த் ஆகியோர் புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்படவுள்ளனர் இவர்களது நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததை அடுத்து மத்திய சுட்ட அமைச்சகம் இதற்கான அறிவிக்கை வெளியிட்டுள்ளது

நாடடில் உள்ள அனைத்து தளியார் தொலைக்காட்சிகளும் வழிகாட்டி நெறிமுறைகளை மீறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

பொழுது போக்கு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்காக விண்ணப்பிக்கும் தொலைக்காட்சி நிறுவனம் செய்தி மற்றும் நடப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பக்கூடாது என்றும் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் கடந்த ஆண்டு காவல் துறையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நான்கு ஐஎஸ் தீவிரவாதிகள் மீது தேசிய புலனாய்வு அமைப்பு குற்றப்பத்திரிக்கை பதிவு செய்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஸ்ரீநகரில் உள்ள கற்றுலா மைய வரவேற்பு அறையில் நடத்தப்பட்ட துக்குதலை மாநில காவல் துறையினர் விசாரித்து வந்த நிலையில் பின்னர் அதனை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரித்து வந்தது

பின்னர் தேசிய புலனாய்வு அமைப்பு ஒருவரை கைது செய்தது

பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வானிலிருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட இரண்டரை டன் எடைகொண்ட அதிவேக பிரம்மோஸ் ஏவுகணை தரையில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கியதாக தெரிவித்துள்ளது அருணாச்சவப்பிரதேச மாநிலத்தில் திராப் லாங்டிங் மற்றும் சங்லங் மாவட்டங்களில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்புப் படையினர் விரிவான சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று முன்தினம் திராப் மாவட்டத்தில் சுட்டப்பேரவை உறுப்பினர் உட்பட பத்து பேர் அடையாளம் தெரியாத ஒருவரால் கட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து இந்நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக இரவிலும் மோசமான வானிலையிலும் பறக்கும் திறன்கொண்ட ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்புப் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குற்றவாளிகள் தப்பிச்செல்வதை தடுக்கும் வகையில் நாகாலாந்து அருணாச்சலப்பிரதேச எல்லைகளில் சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இந்தியா ஒப்பன் சர்வதேச குத்துச்சண்டை போட்டித் தொடரின் ஆடவர் பிரிவில் இருபது இந்திய வீரர்கள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் குவஹாத்தியில் நடைபெற்றுவரும் போட்டியில் அறுபது கிலோ எடைப்பிரிவில் நேற்று நடைபெற்ற காலிறுதியில் இந்திய வீரர் ஷிவ தாபா மொரீஷியஸ் வீரர் ஹெலன் டேமியனை வென்றார்

தீபக் நீரஜ் சுவாமி பிஎல் பிரசாத் கவ்ரவ் பிதூரி அங்கித் அங்குஷ் தாஹியா ஆஷிஷ் மணீஷ் தாக்கூர் ஆகியோரும் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இவர்கள் மூலம் இந்தியாவிற்கு பதக்கம் உறுதியாகியுள்ளது